செயல்படுத்தப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

முதுபெரும் பிஜேபி தலைவர் விஜயராஜே சிந்தியா நுற்றாண்டு விழா நினைவாக பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார்

பகிர்ந்து அளிக்கப்படுகிறது ஐ பி எல் கிரிக்கெட்டில் இன்று பெங்களுரு கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன

அரசு ஊழியர்களுக்கான விடுப்பு பயண சலுகைக்கு பதிலாக பயண கட்டணத்தொகைக்கு மும்மடங்கு மதிப்புள்ள பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படும் என்றார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் ஏழை எளிய மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவராக எப்போதும் திகழ்ந்தவர் விஜயராஜே சிந்தியா என்று புகழாரம் சூட்டினார் அதிகாரம் மற்றும் பதவிகளை எதிர்பார்க்காமல் அவர் ஆற்றிய பணிகளும் அவரது வாழ்க்கையும் வருங்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிப்பதாக அமையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பாகிஸ்தானை தொடர்ந்து சீனாவும் எல்லை பிரச்சினையை ஒரு இயக்கம் போல் உருவாக்கி வருவதாக குற்றம்சாட்டினார் நாட்டின் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் சுமார் ஏழாயிரம் கிலோ மீட்டர் தொலைவுக்கு அமைந்துள்ள சீனா மற்றும் பாகிஸ்தான் உடனான எல்லைகளில் பதற்றம் நீடிப்பதாகவும் அவர் கூறினார் வடாக் எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து இந்தியா சீனா ரானுவ உயரதிகாரிகள் நிலையிலான ஏழாவது சுற்று பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது லடாக் அருகே எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டிய சுசுல் பகுதியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய தரப்பில் வெட்டினன் ஜென்ரல் ஹரிந்தர்சிங் வெளியுறவுத் துறை இணை செயலாளர் திரு நவீன் ஸ்ரீவஸ்தவா ஆகியோர் பங்கேற்றனர் இதில் படை விலகல் குறித்து இருதரப்பிலும் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

திரு வெங்கய்யா நாயுடு நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவர்களின் அறிவுரைப்படி அவர் தமது பணிகளில் ஈடுபடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் குடியரசுத் துணைத் தலைவர் நன்றி தெரிவித்துள்ளார்

இத்திட்டங்கள் மூலம் சுமார் ஏழாயிரம் பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வடகிழக்குப் பருவமழை காலத்தில் மக்கள் எவ்வித பாதிப்பிற்கும் ஆளாகாமல் இருக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு மாநில அரசு தயாராக உள்ளது என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னையில் இன்று வடகிழக்குப் பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆவோசனை நடத்திய அவர் பாதிப்புகளை எதிர்கொள்ள வருவாய் உள்ளாட்சி மின்சாரம் நெடுஞ்சாலை பொதுப்பணி காவல் உள்ளிட்ட துறைகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார்

காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய நடிகை குஷ்பு இன்று புதுதில்லியில் பிஜேபி யில் இணைந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முன்னேற்றம் அடையவும் வளர்ச்சிப் பணிகளை சரியான திசையில் முன்னெடுத்துச் சென்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க பிரதமர் திரு நரேந்திர மோடி போன்ற தலைவர்கள் தேவை என்றார் இந்த ஆண்டின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த பால் மில்குரோம் மற்றும் ராபர்ட் வில்சனுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நடைமுறை தொடர்பான இவர்களது புதிய கண்டுபிடிப்புகளுக்காக நோபல் பரிசு ஏல அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு மற்றும் காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ரானுவத்தினர் இன்று அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டனர் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள காரிகர்மரா எல்லைக்கோட்டுப் பகுதியில் இன்று நண்பகல் தொடர்ச்சியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியும் சிறிய வகை ஆயுதங்கள் மற்றும் பீரங்கிகளைக் கொண்டும் தாக்குதல் நடத்தினர் இந்த தகவலை தெரிவித்த பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கர்னல் தேவீந்தர் ஆனந்த் இன்று பிற்பகல் இரண்டே முக்கால் மணி அளவில் இந்தத் தாக்குதல் நடத்தப்பட்டதாகத் தெரிவித்தார் இருப்பினும் இந்திய ரானுவத்தினர் எல்லைப் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வேலிகளுக்கு சேதம் ஏற்படாவண்ணம் பாதுகாத்தாகவும் பாகிஸ்தான் படையினருக்கு தக்க பதிவடி கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார் இந்தத் தாக்குதல் தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் கூறிய அவர்

வாக்குப் பதிவிற்கு முன்பே இவர்கள் அனைவருக்கும் வாக்குச் சீட்டுகள் தேர்தல் நடத்தும் அலுவலரால் நேரடியாக வழங்கப்படும் என்றும் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் அவர்கள் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் காணொலி பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அருணாச்சலப் பிரதேசத்தில் பசுமை விமாள நிலையம் முதன் முறையாக அமையவுள்ளது

இன்னும் சற்று நேரத்தில் சார்ஜாவில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பேட் செய்ய உள்ளது